அவசியத்தை குடியரசுத் துணைத்தலைவர் திரு

தென்மேற்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக ராமநாதபுரம் தூத்துக்குடி சிவகங்கை விருதுநகர் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மமமமம வெங்கப்யடநாயுடு மாற்றுத்திறனாளிகளின் நலன்கருதி உள்ளடக்கிய சமுதாயத்தை கட்டமைக்க அரசு உறுதிபூண்டிருப்பதாக குடியரசுத் துணைத்தலைவர் திரு

மாற்றுத்திறனாளிகள் தினத்தையொட்டி புதுதில்லி விஞ்ஞான் சர்வதேச பவனில் இதுதொடர்பான தேசிய விருதுகளை இன்று வழங்கி பேசிய அள் சமூகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆளுமை கிடைக்க அனைத்து பிரிவுகளும் செயலாற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தினார்

மாற்றுத்திறன் படைத்த குழந்தைளுக்கு நல்ல தரமான கல்வி கிடைப்பதை உறுதிசெய்யும் வகையில் உள்ளடக்கிய பள்ளிகளை உருவாக்க உயர் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார்

மாற்றுத்திறனாளிகள் பல்வேறு துறைகளில் பிறருக்கு முன்மாதிரியாக திகழ்வதாக அவர் புகழாரம் சூட்டினார் தேசிய விருதுகள் பெற்ற மாற்றுத்திறனாளி நல அமைப்புகளை பாராட்டிய அவர் ஆசியாவிலேயே முதல்முறையாக மாற்றுத்திறனாளி ஆராய்ச்சி பயிற்சி நிறுவனம் மத்திய பிரதேச மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளதை எடுத்துரைத்தாா் மாற்றுத்திறனாளிகள் பொது இடங்களில் தடையின்றி வசதிகளை பெறுவதை கார்ப்பரேட் மற்றும் தனியார் நிறுவனங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்றார் இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள செய்தியில் உள்ளடக்கிய ஏற்றுக்கொள்ளத்தக்க சமத்துவ எதிர்காலத்தை மாற்றுத்திறனாளிகள் பெறுவதை நாம் உறுதி செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தினாா்

தமிழகம் சார்பில் மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு செல்லூர் கே

மாற்றுத்திறனாளிகள் நலனில் சிறப்பான சேவையாற்றியதற்கான தேசிய விருதை தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி

ராம்விலாஸ் பாஸ்வான் தெரிவித்திருக்கிறாா் மக்களவையில் இன்று கேள்விநேரத்தின் போது இதை தெரிவித்த அவர் வரும் ஜுன் ஒன்றாம் தேதி முதல் இத்திட்டத்தை நடைமுறைப்படுத்தப்பட்ட திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறினா் அனைத்து நியாய விலைக்கடைகளும் இணையதள வசதி மூலம் இணைக்கப்பட்டு வருவதாகவும் இப்பணிகள் முடிவடைந்த பின்னா் எந்த மாநிலத்திலும் எந்த குடும்ப அட்டையையும் பயன்படுத்த முடியும் என்றும் அவர் தெரிவித்தார்

சிங் நாட்டில் உயர் அழுத்த மின்வடங்களை புதைவட தடங்களாக மாற்றும் உத்தேசம் எதுவும் மத்திய அரசின் பரிசீலனையில் இல்லை என்று மத்திய மின்துறை அமைச்சர் திரு

மாநிலங்களவையில் இன்று கேள்விநேரத்தின் போது இதை தெரிவித்த அவர் உயர்அழுத்த மின்தடங்களில் பெரிய அளவில் மின் இழப்பு ஏற்படுவதில்லை என்றும் குறைந்த அழுத்த தடங்களிலேயே மின் இழப்பு ஏற்படுவதாகவும் குறிப்பிட்டார்

ஸ்மா்ட் மீன் மீட்டர்கள் பொருத்துவது மீன்கட்டணங்கள் முறையாக செலுத்துவது அரசு அலுவலகங்கள் மின்வாரியங்களுக்கு பாக்கித்தொகையை உரிய நேரத்தில் வழங்குவது உள்ளிட்டவை மாநிலங்களுக்கு பரிந்துரைக்கப்படுவதாக கூறினார்

உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திற்கு வருகை தராததால் பிரதமர் அதிருப்தி பிஜேபி அடைந்துள்ளதை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் உறுப்பினர்களிடையே இந்த கூட்டத்தில் எடுத்துரைத்தார் மசோதாக்கள் நிறைவேற்றப்படும் போது உறுப்பினர்கள் அதிகளவில் அவை நடவடிக்கைகளில் பங்கேற்க வேண்டும் என்றும் அமைச்சர் அறிவுறுத்தினார் தொடா்ந்து பிரதமா் இப்பிரச்சினையை சுட்டிக்காட்டிய போதும் நாடாளுமன்றத்திற்கு உறுப்பினர்கள் வருகை தராதது குறித்து அவர் சுட்டிக்காட்டினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய மகளிர் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி காப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகள் இடையே நிலவும் ஊட்டச்சத்து குறைபாட்டை களைய தமது அமைச்சகம் போராடி வருவதை எடுத்துரைத்தாா் ம் ம் ம் ம் ம கரம்பீரட சிங் இந்தியாவில் தயாரிப்போம் தொலைநோக்கு திட்டத்திற்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க கடற்படை உறுதிபூண்டிருப்பதாக கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கரம்பீர் சிங் தெரிவித்துள்ளார்

இதனால் இருசக்கர வாகனங்கள் மட்டுமே இப்பாதையில் அனுமதிக்கப்படுகிறது

புதுதில்லியில் இந்திய ஸ்வீடன் வர்த்தக உச்சிமாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர் இதன் ஒருபகுதியாக காா்ப்பரேட் வரி குறைப்பு உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டிருப்பதாக எடுத்துரைத்தாா் வங்கிகள் சுரங்கம் காப்பீடு உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள அரசு உறுதிபூண்டிருப்பதாக கூறிய அவர் ஸ்வீடன் நாட்டு தொழில் நிறுவனங்கள் இந்தியாவின் கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்களில் முதலீடு செய்ய முன்வரவேண்டும் என்று கேட்டுக்கொண்டாா்

மனுக்கள் நாளை பரிசீலிக்கப்படுகின்றன அவந்றை விலக்கிக் கொள்ள வரும் வெள்ளிக்கிமமை கடைசிநாளாகும்